மாநிலங்களவை முதலில் ஒரு முறையும் பின்னர் நாள் முழுவதற்கும் ஒத்தி வைக்கப்பட்டது மக்களவையில் அலுவல்கள் மீண்டும் பலமுறை ஒத்தி வைக்கப்பட்டன அமளி மற்றும் ஒத்திவைப்புகளுக்கு இடையிலேயே குடியரசு தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீது விவாதம் எடுத்துக் கொள்ளப்பட்டது

உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு ரஞ்சன் கோகோய் மற்றும் நீதிபதி திரு சஞ்சீவ் கன்னா ஆகியோர் அடங்கிய அமர்வு மனுக்களை விசாரித்து கொல்கத்தா காவல் ஆணையர் மேகாலயா மாநிலம் ஷில்லாங் நகரில் சிபிஐ விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்று நீதிபதிகள் உத்தரவிட்டனர் காவல் ஆணையரை சிபிஐ விசாரிக்கலாம் ஆனால் கைது செய்யக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது உச்சநீதிமன்றத்தின் இந்த உத்தரவை மத்திய சட்டத்துறை அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் சிபிஐ க்கு கிடைத்த தார்மீக வெற்றி என்று வரவேற்றுள்ளார் நிதி நிறுவன ஊழலில் தொடர்பு உள்ளதாக திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர்கள் பலர் கைது செய்யப்பட்ட போது இது போன்ற ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடாத செல்வி மம்தா பேனர்ஜி காவல் துறை ஆணையரை காப்பாற்ற பாடுபடுவது ஏன் என்று அறிந்து கொள்ள விரும்புவதாக அவர் கூறினார் காவல் ஆணையரை கைது செய்யக்கூடாது என்று உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தங்களுக்கு கிடைத்துள்ள தார்மீக வெற்றி என்று செல்வி மம்தா பேனர்ஜி கூறினார் இந்த நாட்டில் யாரும் பேரதிகாரம் படைத்தவர்கள் இல்லை என்றும் ஜனநாயகமே பேரதிகாரம் படைத்தது என்பது தற்போது நிருபணமாகி உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் தாம் காவல் ஆணையர் ராஜீவ்குமாருக்காக வாதாடவில்லை என்றும் நாட்டு மக்களுக்காகவே வாதாடினேன் என்றும் செல்வி மம்தா பேனர்ஜி கூறினார்

ரயில் கிழக்கு மத்திய ரயில்வேயில் நேற்று முன்தினம் சீமாஞ்சல் எக்ஸ்பிரஸ் விபத்துக்குள்ளான ஹாஜிபூர் பச்வாரா பரானி ரயில் பாதை சீரமைக்கப்பட்டு இன்று காலை முதல் போக்குவரத்து மீண்டும் தொடங்கி உள்ளது இதற்கிடையே ரயில்வே வாரிய உத்தரவின் பேரில் கிழக்கு மண்டல ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் திரு லத்தீப் கான் இன்று விபத்து பகுதியை நேரில் பார்வையிட்டு விசாரணைகளை தொடக்கி உள்ளார் விபத்தை நேரில் கண்டவர்களை நாளையும் நாளை மறுநாளும் விசாரித்த பின்னர் அவர் தமது அறிக்கையை ரயில்வே துறையிடம் சமர்ப்பிப்பார்

பாமக வின் தொடர்ச்சியான முயற்சிகளே இதற்கு காரணம் என்றும் புதிய ரயில்பாதை அமைக்கும் திட்டத்திற்கான அடிக்கல் நாட்டு விழாவை விரைவில் நடத்த மத்திய அரசிடம் வலியுறுத்தப்படும் என்றும் அறிக்கை ஒன்றில் அவர் தெரிவித்துள்ளார்

மாவட்ட ஆட்சியர் திரு சுப்பிரமணியன் மற்றும் உயரதிகாரிகள் கலந்து கொண்ட இக்கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர் திரு பொன்முடி உள்ளிட்ட பிரமுகர்களும் ஏராளமான பொது மக்களும் தங்களின் கருத்துக்களை வழங்கினர்

கிரண்பேடி புதுவை துணை நிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி இன்று சுற்றுலாத் துறை அலுவலகத்தில் நேரடி ஆய்வு மேற்கொண்டார் புதுவையில் சுற்றுலா பயணிகளை ஈர்க்க கூடிய அம்சங்கள் அதிகம் இருப்பதால் வளர்ச்சிக்கான உந்து சக்தியாக சுற்றுலாவை மாற்ற ஏதுவாக சுற்றுலாத் துறைக்கு போதிய அதிகாரங்களும் இதர துறைகளின் ஆதரவும் வழங்கப்பட வேண்டும் என அவர் வலியுறுத்தினார் புதுவைக்கு வரும் சுற்றுலா பயணிகளிடம் சுற்றுலா வசதிகள் பற்றிய கருத்துக்களை சேகரிக்க தனி நடைமுறை உருவாக்கப்பட வேண்டும் என்றும் வனத்துறையின் உதவியுடன் சுற்றுச்சூழல் சுற்றுலாவிற்கான வசதிகளை மேம்படுத்த வேண்டும் என்றும் அவர் ஆலோசனை வழங்கினார் சுற்றுலா வசதிகளை சுற்றுச்சூழலுக்கு உகந்த விதத்தில் மேம்படுத்துதல் சுற்றுலா பகுதிகளில் கழிவறை பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து வசதிகளை வலுப்படுத்துதல் உள்ளிட்ட ஆலோசனைகளையும் துணை நிலை ஆளுநர் வழங்கினார் சந்திப்பு முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் திரு நவின்சாவ்லா இன்று புதுச்சேரி ஆளுநர் மாளிகையில் துணை நிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடியை சந்தித்து அண்மையில் தாம் எழுதி வெளியாகி உள்ள ஒவ்வொரு ஓட்டும் முக்கியமே என்னும் நூலின் பிரதியை வழங்கினார்

பல்வேறு தரப்பினரின் கோரிக்கைகளை ஏற்று அரசு இவ்வாறு முடிவு செய்திருப்பதாக புதுவை முதலமைச்சர் திரு வி நாராயணசாமி தெரிவித்துள்ளார்

பிரதேச காங்கிரஸ் தலைவர் திரு நமச்சிவாயம் தலைமையில் தேர்தல் குழுவும் அமைச்சர் திரு கந்தசாமி தலைமையில் பிரச்சாரக் குழுவும் அமைக்கப்பட்டுள்ளன அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி பொதுச் செயலர் திரு கேசி வேணுகோபால் புதுடெல்லியில் இன்று வெளியிட்டுள்ள செய்திக் குறிப்பு ஒன்றில் இதைத் தெரிவித்துள்ளார் அப்சரா திருநங்கைகள் நிச்சயமாக அரசியலுக்கு வர வேண்டும் என அகில இந்திய மகளிர் காங்கிரஸ் பொதுச் செயலராக அண்மையில் நியமிக்கப்பட்ட திருநங்கை அப்சரா கூறி உள்ளார் மகளிர் காங்கிரஸ் பொதுச் செயலராக பொறுப்பேற்ற பின்னர் முதல் முறையாக இன்று புதுவை வந்திருந்த அவர் முதலமைச்சர் திரு வி நாராயணசாமி பிரதேச காங்கிரஸ் தலைவர் திரு நமச்சிவாயம் அமைச்சர் திரு கந்தசாமி ஆகியோரை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்ற பின்னர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் அவர் இவ்வாறு கூறினார் பெண்களை இழிவாக பேசும் பாரதீய ஜனதா அரசை விரட்டும் நேரம் வந்துவிட்டது என்றும் சிபிஐ உள்ளிட்ட அமைப்புகளை பிஜேபி அரசு தவறான முறையில் பயன்படுத்துவதாகவும் அப்சரா கூறினார்

தலைமை அஞ்சலகம் முன்பாக நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் திமுக விடுதலை சிறுத்தைகள் திராவிடர் கழகம் மற்றும் புதிய நீதிக் கட்சியினரும் கலந்து கொண்டனர்

அங்கன்வாடி மையங்களில் மழலையர் வகுப்புகளை தொடக்குதல் நகரப்புற மற்றும் கிராமப்புற பள்ளிகளில் சிபிஎஸ்இ பாடத் திட்டத்தை அமல்படுத்துதல் நீட் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு காணொலி காட்சி மூலம் பயிற்சி அளித்தல் உள்ளிட்ட கோரிக்கைகளை திரு சுவாமிநாதன் வலியுறுத்தினார்

வானிலை இந்தியப் பெருங்கடலின் மத்திய பகுதி மற்றும் தென்மேற்கு வங்க கடலை ஒட்டியுள்ள பகுதிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை ஏற்பட்டுள்ளதால் தென்தமிழக மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வடதமிழகம் மற்றும் புதுவையில் வறண்ட வானிலையே நிலவும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள்